பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

டிரம்ப் நிகழ்ச்சிக்கு தயாராகி வருகிறது அமெரிக்க அதிபர் திரு

ஆக்ராவில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

விடுவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் கலை கலாச்சாரத்தோடு இணைந்து கைவினைஞர்களின் குறிப்பாக பெண்களின் நாட்டின் தன்னிறைவுக்கு மக்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை அகில இந்திய வானொலி மூலம் பகிர்ந்துகொள்ளும் மளதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமா் அண்மையில் தில்லியில் நடைபெற்ற கைவினைப் பொருட்களின் கண்காட்சி பற்றி குறிப்பிட்டார் நாட்டின் விசாலத்தன்மை கலாச்சாரம் பாரம்பரியம் உளவு பழக்கங்கள் பன்முகத்தன்மை ஆகியவற்றை கொண்டிருந்த இந்த கண்காட்சியை பார்வையிட்ட தமது அனுபவத்தை அவர் விவரித்தார் கடந்த மூன்று ஆண்டுகளில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி காரணமாக கமார் மூன்று இலட்சம் கைவினைஞா்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்ற கோட்பாட்டை செயல்படுத்த எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாட்டின் பிற பகுதிகளுக்கு பயணம் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற மகத்துவம் வாய்ந்த பெண் புலவர் ஔவையாரின் பாடல் வரிகளுக்கேற்ப நமது நாட்டின் பல்லுயிர்தன்மை அற்புதமான களஞ்சியமாக திகழ்கிறது என்றும் இதனை பாதுகாத்து பாரமரிப்பு செய்வதோடு ஆய்வும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் புலம்பெயர் பறவை இனங்கள் குறித்த அமைப்பிற்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு இந்தியா தலைமை வகிக்கும் என்பதால் இந்த சந்தா்ப்பத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என்பது பற்றி ஆலோசனைகள் தெிவிக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் அறிவியல் உணர்வை மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் அதிகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை கட்டிக்காட்டிய பிரதமர் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்கவங்கள் ஏவப்படுவதை நேரில்காண செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை மாணவா்கள் பயன்படுத்தி கொள்ள அனைத்து பள்ளிகளின் முதல்வா்களும் ஆசிரியா்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இளைஞர்களுக்கான யுவிகா எனும் இஸ்ரோவின் இளைய விஞ்ஞானி திட்டத்தை பயன்படுத்தி விண்வெளி தொழில்நுட்பம் அறிவியல் பயன்பாடுகள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

இந்தியாவில் உற்பத்தி என்பதன் சாதனைக்கு எடுத்துக்காட்டாக விமானங்கள் இயக்குவதற்கு டேராடுனில் உள்ள இந்திய பெட்ரோலியக் கழகம் மற்றும் சிஎஸ்ஐஆர் விஞ்ஞானிகள் உயிரி எரிபொருள் உருவாக்கி இருப்பதை பிரதமா் எடுத்துரைத்தாா் தாவர எண்ணெயில் இருந்து உருவாக்கப்பட்டுள்ள உயிரி ளரிபொருள் கியமிலவாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு பயன்படுவதோடு கச்சா எண்ணொய் இறக்குமதி செலவையும் குறைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

இளம் வயதிலேயே நடக்கும் திறளை இழந்த மாற்றுத்திறளாளி சல்மான் என்பவரின் சுயதொழில் முயற்சி பற்றி குறிப்பிட்ட திரு

இதேபோல் குஜாத்தின் கட்ச் பகுதியில் அஜ்ரக் கிராமத்தை சேர்ந்த இஸ்மாயில் கத்ரி அஜ்ரக் கலை என்ற தொன்மையான கலையை உயிா்ப்பித்து அஜ்ரக் பிரிண்ட் என்ற ஆடை வடிவமைப்பு வண்ணங்களை உருவாக்கி இருப்பதாகவும் இந்த கவையின்பால் உலகளவில் ஈர்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதம் குறிப்பிட்டார் அண்மையில் கொண்டாடப்பட்ட மஹாசிவராத்திரி போல் ஸ்ரீராமநவமி ஹோலி குட்பட்வா போன்ற பண்டிகைகள் இந்திய வாழ்க்கையின் இணைபிரியா அங்கங்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி ஒவ்வொரு பண்டிகையின் பின்னணியிலும் ஒரு சமூக செய்தி அடங்கியிருக்கிறது என்றார் அடுத்த மனதின் குரல் நிகழ்ச்சிக்கான காலத்திற்குள் தேர்வு எழுதி முடித்திருக்கும் தேர்வு எழுத தயாரிப்பில் இருக்கும் மாணவர்களுக்கு பிரதமர் வாழ்த்துகள் தெரிவித்தார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமா் திரு

ஒரு வட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பிரதமா் திரு நரேந்திரமோடியும் அமெிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப்பும் மேடையை பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்தியாவில் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ளும் திரு டிரம்ப் முதல்கட்டமாக நாளை மாலை அகமதாபாத் வரவிருக்கிறார் அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நாளை மறநாள் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலில் திரு டிரம்ப்பை வரவேற்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும்முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன சாலையோரப் பகுதிகள் அலங்கரிக்கப்பட்டு சுவர்களில் அழகிய ஓவியங்கள் தீட்டப்படுகின்றன தாஜ்மஹாலின் முன் பகுதியில் உள்ள புல்வெளியில் அழகிய மல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது

டிரம்ப்பும் அவரது குடும்பத்தினரும் தாஜ்மஹாலில் செலவிட உள்ளனர் அமெிக்க அதிபரின் இந்திய வருகையின் போது பொருளாதாரம் ளரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பயங்கரவாத எதி்ப்பு இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளத்தை உறுதி செய்தல் இந்தியா அமெிக்கா இடையேயான உறவுகளை வலுப்படுத்துதல் ஆகியவையும் அமெிக்க அதிபர் திரு டொனாவ்ட் டிரம்ப் வருகையின் போது இந்திய தலைவா்களுடனான சந்திப்பில் முக்கிய இடம்பெறும் இதற்கிடையே இந்திய பிரதமர் திரு நரேந்திரமோடியும் அமெரிக்க அதிபர் திரு

நாடு முழுவதும் நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் குடும்பங்களின் வருவாய்க்கு உதவி செய்யவும் விவசாயம் மற்றும் குடும்ப தேவைகளுக்கான செலவுகளை ஈடுகட்டவும் தொடங்கப்பட்ட பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டம் நாளையுடன் ஓராண்டை நெருங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ருபாய் தவணை முறையில் பரிமாற்றம் செய்யப்படும்

இருப்பினும் இதன் தேவையை உணா்ந்து அனைத்து விவசாயிகளின் குடும்பங்களுக்கும் என விரிவாக்கம் செய்யப்பட்டது கடந்த மதிப்பீட்டு ஆண்டில் வருமானவரி செலுத்தியிருக்கும் வசதி படைத்த விவசாயிகள் இந்த திட்டத்திலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் யூளியள் பிரதேசத்திற்கான குடியேற்ற சட்டமும் அதை தொடர்ந்து நில உரிமை சட்டமும் விரைவில் கொண்டு வரப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெிவித்துள்ளார் ஜம்முவில் நேற்று சிஎஸ்ஐஆர் இந்திய ஒருங்கிணைந்த மருந்துகள் கழகம் களடாவின் மருந்து நிறுவனம் ஆகியவற்றிற்கிடையே ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த சுட்டங்களுக்கான விதிகள் அறிவிக்கப்பட்ட பின் வாக்குறுதி அளித்தபடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார் ஈரான் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் திரு அயத்துல்லா அலி காமேனி தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ஈராளின் அனுசக்தி திட்டங்களை தொடர்ந்து அமெரிக்கா மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்த பின் நடைபெற்ற முதலாவது தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது அதிக எண்ணிக்கையில் மக்கள் வாக்களித்திருப்பது தற்போதுள்ள ஆட்சிக்கான ஆதரவின் அடையாளம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்